தமிழகத்தில் அலங்கார மீன் கடல்பாசி திட்டத்தின் மூலம் ஒருலட்சம் கோடிரூபாய் அளவிற்கு ஏற்றுமதி வாய்ப்பிருப்பதாக மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்திருக்கிறார்

ஆசிரியர் தேர்வு அட்டவணை தமிழகத்தில் இம்மாத இறுதியில் வெளியிடப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியிருக்கிறார்

தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சமீர் வர்மா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார்

அலங்கார மீன் வளர்ப்பு கடல்பாசி திட்டங்களுக்கும் அரசு முழு ஆதரவு அளிக்கும் என்று கூறிய அவர் மீன்வகைகள் மற்றும் கடல்வாழ் உயிரினங்களின் ஆராய்ச்சிகளை ஊக்குவிப்பதால் மீனவ மகளிருக்கு கூடுதல் வருமானம் கிட்டும் என்றார் சென்னை மீன்பிடி துறைமுகத்தில் மீன்பிடிப்பது முதல் விந்பனை மற்றும் ஏற்றுமதி வரையிலான அனைத்து வசதிகளும் ஒரே இடத்தில் கிடைக்கச் செய்ய மத்தியஅரசு நடவடிக்கை எடுக்கும் என்றார் ராமேஸ்வரத்தில் மீனவர்களின் நலன்கருதி கடற்கரையிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரம்வரை கடலில் மீன்வளர்ப்பிற்கான கூண்டு வசதிகளை ஏற்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்தார்

அரசு பள்ளிகளில் மாணாக்கரின் சேர்க்கை அதிகரித்துள்ளதால் தேவையான ஆசிரியர்கள் படிப்படியாக நியமிக்கப்படுவார்கள் என்று கூறிய அவர் ஆசிரியர் தேர்வுக்கான அட்டவணை இம்மாத இறுதியில் வெளியிடப்படும் என்றும் இதுதொடர்பான பணிகள் அனைத்தும் ஒருமாதத்தில் நிறைவடையும் என்றும் குறிப்பிட்டார்

திருச்சி ரயில்வே சந்திப்பு அருகே சாலை பாதுகாப்பு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிவராசு இன்று துவக்கி வைத்தார் மகளிர் பங்கேற்ற இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணியும் இதில் இடம்பெற்றது

அரியலூர் அரியலூர் மாவட்டத்தில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ரத்னா இன்று தொடங்கி வைத்தார்

நீலகிரி சாலை நீலகிரி மாவட்டம் உதகையில் காவல்துறை தன்னார்வலர்கள் பங்கேற்ற ஹெல்மெட் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு சசிமோகன் கொடியசைத்து இன்று தொடங்கி வைத்தார்